வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோபுதுச்சேரி

ராஜ்நாத்சிங் பாதுகாப்பு அமைச்சராகவும் திருமதி நிர்மலா சீத்தாராமன் நிதித்துறை அமைச்சராகவும் பிஜேபி தலைவர் திரு அமீத்ஷா உள்துறை அமைச்சராகவும் அறிவிக்கப்பட்டுள்ளனர்

ஜெய்சங்கர் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார்

நாராயணசாமி கூறியுள்ளார்

மத்தியில் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்ட அமைச்சர்களின் இலாக்கா பொறுப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளன பிஜேபி தலைவர் திரு அமீத் ஷா புதிய உள்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார்

ராஜ்நாத் சிங்கிற்கு பாதுகாப்புத் துறை கொடுக்கப்பட்டுள்ளது கடந்த அமைச்சரவையில் பாதுகாப்புத் துறை அமைச்சராக இருந்த திருமதி நிர்மலா சீத்தாராமனுக்கு இம்முறை நிதித்துறையும் கார்ப்பரேட் விவகாரங்கள் துறையும் கொடுக்கப்பட்டுள்ளது நேற்று மத்திய அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட முன்னாள் வெளியுறவுத்துறை செயலர் திரு

ஜெய்சங்கரக்கு வெளியுறவுத் துறையே ஒதுக்கப்பட்டுள்ளது பிரதமரின் ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இதற்கான உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார் புதிய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக திரு ரமேஷ் போக்கிரியால் நிஷாந்த் நியமிக்கப்பட்டுள்ளார்

நித்தின் கட்கரிக்கு மீண்டும் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது இவற்றுடன் அவர் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறையையும் கவனிப்பார் டாக்டர் ஹர்ஷவர்தனுக்கு சுகாதாரம் குடும்பநலம் அறிவியல் தொழில்நுட்பம் ஆகியவை வழங்கப்பட்டுள்ளன

பிரகாஷ் ஜவ்டேக்கர் சுற்றுச்சூழல் துறை அமைச்சகத்துடன் தகவல் ஒலிப்பரப்புத் துறையையும் கவனிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது

பியூஷ் கோயலுக்கு மீண்டும் ரயில்வே அமைச்சகம் வழங்கப்பட்டுள்ளது அவர் வர்த்தக மற்றும் தொழில்துறையையும் கவனிப்பார் சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் மீண்டும் திரு முக்தார் அபாஸ் நக்விக்கு வழங்கப்பட்டுள்ளது

நரேந்திரசிங் தோமர் புதிய விவசாய மற்றும் விவாசியகள் நலத்துறை அமைச்சராக அறிவிக்கப்பட்டுள்ளார் இவர் கூடுதலாக கிராமப்புற மேம்பாடு மற்றும் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகங்களின் பொறுப்புகளையும் கவனிப்பார்

ரவிசங்கர் பிரசாத்திற்கு சட்டம் மற்றும் நீதி தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகள் வழங்கப்பட்டுள்ளது

ஸ்மிரிதி இரானி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் அவர் ஜவுளித்துறையையும் கவனிப்பார் பழங்குடியினர் நலன் திரு அர்ஜுன் முண்டாவிற்கு வழங்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை நிலக்கரி மற்றும் சுரங்கங்கள் துறை திரு பிரகலாத் ஜோஷிக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த அமைச்சரவையிலும் தொடர்ந்து பெட்ரோலிய மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் பொறுப்புகளை கவனிப்பார்

ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு நுகர்வோர் விவகாரங்கள் துறை உணவு மற்றும் பொது விநியோகம் ஆகியவை வழங்கப்பட்டுள்ளன

சந்தோஷ்குமார் கங்வாருக்கு தொழிலாளர் நலன் மற்றும் வேலை வாய்ப்பு துறை அறிவிக்கப்பட்டுள்ளது டாக்டர் ஜிதேந்திரசிங் பிரதமர் அலுவலகம் ஊழியர் நலம் அணுசக்தி விண்வெளி ஆகிய துறைகளை கவனிப்பார் ஹர்தீப்சிங் பூரிக்கு சிவில் விமானப் போக்குவரத்தும் திரு வர்த்தகத்துறையும் வழங்கப்பட்டுள்ளது

கிரண்ரெஜுஜூ வுக்கு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது இதர இணையமைச்சர்களில் வெளியுறவுத்துறை திரு முரளிதரனுக்கும் சாலை போக்குவரத்து ஜென்ரல் வி

சிங்கிற்கும் சுகாதாரத்துறை திரு

கே சௌபேவிற்கும் அளிக்கப்பட்டுள்ளது பிரதமர் திரு நரேந்திரமோடி பணியாளர் நலன் பொதுமக்கள் குறைத்தீர்ப்பு ஓய்வூதியம் அணுசக்தி விண்வெளித்துறை அனைத்து கொள்கைகள் சார்ந்த விவகாரங்கள் மற்றும் முக்கிய இதர அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்படாத இதர இலாக்காக்கள் பொறுப்பை கவனிப்பார்

நரேந்திரமோடி தலைமையில் நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் அரசின் கொள்கைகளையும் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவது குறித்து விவாதிக்கப்படும் என தெரிகிறது நாட்டின் புதிய கடற்படை தலைமை தளபதியாக அட்மிரல் கரம்வீர்சிங் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார் இதுவரை அப்பதவியில் இருந்த அட்மிரல் சுனில் லாம்பா கடற்படை தலைமைப் பொறுப்பை கரம்வீர் சிங்கிடம் ஒப்படைத்தார் இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடற்படையை எந்தவித சவாலையும் சமாளிக்கும் வகையில் வலுவானதாகவும் திறமையானதாகவும் மேம்படுத்துவதுமே தமது முக்கிய பணியாக இருக்கும் என்றார்

அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் இன்று விடுத்துள்ள அறிக்கையில் இதுகுறித்து தெரிவித்துள்ள அவர் இத்திட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த தடையை நீக்கக்கோரி மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருப்பது அதிர்ச்சியை அளிப்பதாக கூறியுள்ளார் இத்திட்டம் கணக்கான செயல்படுத்தப்பட்டால் விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் தான் இத்திட்டத்திற்கு தமது கட்சி ஆட்சேபம் தெரிவிப்பதாக அவர் கூறியுள்ளார் விவசாயிகள் நலனை பாதுகாக்க தமது கட்சி தொடர்ந்து சட்டரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் அவர் தமது அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளார் மத்திய அரசுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதே புதுவை அரசின் விருப்பம் என்று முதலமைச்சர் திரு நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி மாற்றம் தொடர்பான கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த திரு நாராயணசாமி இதுகுறித்து மத்திய அரசுதான் முடிவு செய்ய வேண்டும் என்றார் புதுவை மாநில மக்கள் சார்பில் தாம் நேற்று புதுடெல்லியில் நடைபெற்ற பிரதமர் பதவியேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதாகவும் அவர் கூறினார்

முதலமைச்சர் திரு நாராயணசாமி கல்விஅமைச்சர் திரு கமலக்கண்ணனுடன் ஆலோசனை கலந்து இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

தேர்வுகளை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் புதுவை அரசு செய்துள்ளது தேர்வு எழுதுவோரின் வசதிக்காக புதுவை பேருந்து நிலையத்தில் இருந்து தேர்வு மையங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் அரசு அறிவித்துள்ளது

காலை மாலை என இரண்டு நேரங்களில் இந்த தேர்வுகள் நடத்தப்படும்

முதலாம் ஆண்டு எம்பிபிஎஸ் வகுப்பில் சேர்வதற்கான முதல் கலந்தாய்வு அடுத்த மாதம் கடைசி வாரத்தில் நடைபெறும் என்றும் வகுப்புகள் ஜுலை முதல் வாரத்தில் துவங்கும் என்றும் ஜிப்மர் மருத்துவமனையின் செய்திக்குறிப்பு ஒன்று தெரிவிக்கிறது உலக புகையிலை ஒழிப்பு தினம் இன்று புதுவை உட்பட நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டது புதுவை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் புகையிலை ஒழிப்பு குறித்த உறுதிமொழி மாணவர்களுக்கு செய்து வைக்கப்பட்டது மக்களிடையே புகையிலையால் ஏற்படும் கேடுகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இத்தினத்தின் முக்கிய நோக்கமாகும் புகையிலையால் நுரையீரல் புற்றுநோய் ஏற்படுவது குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே உண்டாக்க வேண்டும் என்று பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இந்த உறுதிமொழியை செய்து வைத்து பேசிய பேராசிரியர் திரு

பாலகிருஷ்ணன் தெரிவித்தார் புதுவை வானொலி நிலையத்தில் உதவி பொறியாளராக பணியாற்றி வந்த திரு

அவர் ரத்தனகிரி மதுரை பெங்களுரு கோயம்புத்தூர் போர்ட்பிளேயர் உள்ளிட்ட வானொலி நிலையங்களில் பணியாற்றியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மத்தியில் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ள அமைச்சர்களின் இலாக்காக்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன

ராஜ்நாத்சிங் பாதுகாப்பு அமைச்சராகவும் திருமதி நிர்மலா சீத்தாராமன் நிதித்துறை அமைச்சராகவும் பிஜேபி தலைவர் திரு அமீத்ஷா உள்துறை அமைச்சராகவும் அறிவிக்கப்பட்டுள்ளனர் வெளியுறவுத்துறை அமைச்சராக முன்னாள் வெளியுறவுத்துறை செயலர் திரு ஜெய்சங்கர் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார் மத்திய அரசுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதே புதுவை அரசின் விருப்பம் என்று முதலமைச்சர் திரு நாராயணசாமி கூறியுள்ளார்